கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது தொடர்பான புதிய தேசிய கொள்கையை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது

உருவாக்கியுள்ள புதிய மருந்துக்கு அவசர கால பயன்பாட்டின் அடிப்படையில் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது

தமிழகத்தில் இரண்டு வார கால முழு ஊரடங்கு நாளை முதல் அமலுக்கு வருகிறது

நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளில் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் டேங்கர்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

மருத்துவமனைகளில் ஒதுக்கீடு செய்யப்படாத படுக்கை வசதிகள் குறித்த தகவல்கள் மற்றும் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்புவோருக்கான நடைமுறைகள் குறித்தும் அதில் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது

இந்த புதிய மருந்தை தண்ணீரில் கலந்து உட்கொள்ளும் வகையில் பவுடர் வடிவில் தயாரிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே இந்த மருந்தின் செயல்பாடுகள் குறித்த மூன்றாவது கட்ட பரிசோதனை கடந்தாண்டு டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது

இதுதொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயுர்வேத மருந்துகளின் பல்வேறு கட்ட பரிசோதனை முடிவுகள் நல்ல பலனை அளிப்பதாக தெரிவித்துள்ளது ஆயுர்வேத மருந்துகள் தேவைப்படும் பகுதிகளுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்

நீதிபதிகள் திரு டி ஒய் சந்திரசூட் மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்தக்குழுவை அமைத்துள்ளது ஆக்ஸிஜன் கையிருப்பு மற்றும் அவற்றின் சீரான விநியோகத்தை இக்குழு மதிப்பிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கோவிட் நோயாளிகளை குணப்படுத்த தேவையான மருந்துகள் கிடைப்பதையும் இந்தக்குழு உறுதி செய்யும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

நோயாளிகளின் அவசர சிகிச்சைக்கு உதவிடும் வகையில் ஒவ்வொரு பெட்டியிலும் இரண்டு ஆக்ஸிஜன் சிலின்டர்களும் தீயணைப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கோவிட் நிலவரம் ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பு மருந்துகள் கையிருப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தமிழகம் மஹாராஷ்ட்ரா மத்தியப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சலப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

இதனை ஏற்றுக் கொண்ட பிரதமர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததுடன் ஊரடங்கு நடைமுறைகள் முழுமையாகப் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சரிடம் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் நாளை முதல் இரண்டுவாரகால முழு ஊரடங்கு அமலுக்கு வருவதையொட்டி பொது மக்கள் அத்திபாவசியப் பொருட்களை வாங்கிக்கொள்ள ஏதுவாக இன்று வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை ஊராடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர கால வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து இரண்டு மாத காலம் விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கூறியுள்ளது இந்த கட்டண விலக்கு மறு அறிவிப்பு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனை கொண்டு செல்வதில் விரைவான மற்றும் தடையற்ற போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஷில்லாங்கில் அம்மாநில துணை முதலனமச்சர் திரு பிரக்ஸ்டோன் டின்சாங் தலைமையில் நளடபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்னொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எளினும் இந்த ஊரடங்கு காலத்தில் வங்கிகள் மற்றம் அஞ்சல் அலுவலகங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் சேவையை தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே அம்மாநிலத்தில் தற்போது வார இறுதி நாட்களில் அமல் படுத்தப்பட்டுள்ள மாநிலம் தழுவிய ஊரடங்கு தொடரும் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் வர்த்தக நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில் இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டின் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்வேறு புதிய தொழில்களில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலக அளவில் இந்தியாவில் மனித ஆற்றல் மற்றும் திறன் ஆகியவை உலக அளவிலான வர்த்தகத்தில் பெரும் பங்னற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் போட்டிகள் நிறைந்த வர்த்தக உலகில் ஐரோப்பிய பொருட்களை தயாரிக்கும் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதகாவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகள் இந்தியாவிற்கு அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் அசாம் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்றக்குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திரசிய் தோமர் பிஜேபி பொதுச்செயலாளர் திரு அருண்சிய் ஆகியோர் மேலிட பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே மேற்குவங்கத்தில் பிஜேபி சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டத்தில் மேலிட பார்வையாளராக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் அக்கட்சி பொதுச்செயலாளர் திரு பூபேந்திர யாதவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்